நாட்டில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுவரும் பல்வேறு அமைச்சங்களின் செயல்பாடுகளை மத்திய அமைச்சர்களை கொண்ட குழு ஆய்வு செய்தது

தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது

அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

உலக புற்றுநோய் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

கொரோனா வைரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சர்வதேச நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக வங்கி அழைப்பு விடுத்துள்ளது இதுகுறித்து அவ்வங்கி அவெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி விரைவில் வழங்குவது குறித்து பரிசீலித்துவருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளது வைரசால் பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கம் இந்த குறித்து கண்காணித்துவருவதாகவும் உலகவங்கி தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுவரும் பல்வேறு அமைச்சகங்களின் செயல்பாடுகளை மத்திய அமைச்சர்களை கொண்ட குழு ஆய்வு செய்தது புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி நியமித்துள்ள இக்குழுவில் விமானப்போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்திப் சிங் பூரி வெளியறவுத் துறை அளமச்சர் டாக்டர் ஜெயசங்கர் உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி சுகாதாரத் துறை இணை அமைச்சர் திரு அஷ்வினிகுமார் சவுபே கப்பல் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு மன்சுக்வால் மான்டவியா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அப்போது கேரளாவில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட மூன்று பேருக்கு அளிக்கப்பட்டுவரும் சிகிச்சை குறித்து விவாதிக்கப்பட்டது சீனாவிற்கு எவரும் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்பது குறித்து மீண்டும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது

சீன பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படும் இ விசா வசதியும் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது

ஆந்திராவில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அம்மாநில அரசு மேற்கொண்டுவருகிறது மாநிலத்தில் விமான நிலையம் துறைமுகம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவப்பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன விஜயாவாடா மற்றும் விசாகப்பட்டினம் சர்வதேச விமான நிலையங்களில் அதிகாரிகள் உரிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தில்லி சுட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரக்சாரம் முடிவடைய மூன்று நாட்களே உள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் விறுவிறுப்பு அடைந்துள்ளது பல்வேறு கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பொதுக்கூட்டம் மூவம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான தரு நரேந்திர மோடி மேற்கு தில்லியில் உள்ள துவாரகா பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெற உள்ள பேரணியில் உரையாற்ற உள்ளார் நேற்று கிழக்கு தில்லியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தூய்மையான குடிநீர் மற்றும் காற்று கிடைப்பதற்கான பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறினா் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்ட்கா பகுதியிலும் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா ஷகுர் பஸ்தி மாடல் டவுன் சாந்தினி சவுக் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பஞ்சாப் முதலனமச்சர் கேட்டன் அம்ரிந்தர்சிய் கல்கஜ் பகுதியில் பிர்சாரம் செய்தார் ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த கெஜ்ரிவால் துவாரகா பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார்

தீவிரவாத செயல்கள் சவாலாக உள்ள போதிலும் அதற்கு எதிராக இந்தியா சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத் துறை தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர் அண்டை நாடு தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் இந்தியாவின் பொறுமையை சோதிப்பதாக பாகிஸ்தானை மறைமுகமாக குற்றம் சாட்டினார் இந்தியக்கடற்பகுதி மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்காக மேலும் செயல்பட வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து அவர் வலியுறுத்தினார் இப்பகுதியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட அரசு நடவடிக்கைகளை எடுத்துவருவதாகவும் கூறினார் நடப்பாண்டில் நடைபெறவுள்ள ரானுவ கண்காட்சி குறித்து பேசிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இதன் மூலம் தமிழக மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ராணுவ தளவாட உற்பத்தி முனையங்கள் அமைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று கூறினார்

அகஸ்டா வெஸ்ட் லேன்ட் ஹெலிக்காப்டர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இடை தரகர் கிறிஸ்டியன் மைக்கேலின் ஜாமின் மலுவை தில்லி உயர்நிதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது

இவ்விவகாரத்தில் மைகேலின் பங்கு குறித்து சிபிஐ யும் பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை இயக்குநரகமும் விசாரித்து வருகின்றன

உலக புற்றுநோய் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

இந்நோயை தடுப்பதற்கான நிதியை குறைவாக செலவிடுவதால் இந்நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளது இந்நாடுகளில் புற்றநோய்க்கு எதிராக செயல்படுவதை தவிர்த்து மகப்பேறு மற்றும் குழந்தை நலனில் அக்கறை செலுத்தப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது

ஜம்முவில் நடைபெற்ற வாராந்திர பொதுமக்கள் குறைதீர்ப்புக் கூட்டத்தில் கலந்துகொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தாா் மக்களின் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்துவருவதாக கூறினார்

நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் அந்நிய தலையீடு அனுமதிக்கப்பட மாட்டாது என்று குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாதுகாப்புக்கும் மக்களின் ஒருமைப்பாட்டிற்கும் அளிக்கப்பட்டு வரும் முக்கியத்துவம் எந்தவிதத்திலும் விட்டுக்கொடுக்கப்பட மாட்டாது என்றார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் விரைவான முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

அரசின் முடிவு குறித்து விளக்கிய அந்நாட்டின் உள்துறை இணையமைச்சர் திரு மகீந்தா சமரசசிங்கே மாகாணங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தமிழிலும் தேசீய கீதம் பாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எனினும் தேசிய கீதத்தை தமிழிலும் பாட அனுமதிக்க வேண்டுமென்று இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன

காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியையும் பாகிஸ்தான் அணி ஆப்கானிஸ்தான் அணியையும் வென்றன